முன்னாள் மத்திய அமைச்சர்கள் ஜார்ஜ் பெர்ணான்டஸ் அருண்ஜேட்லி கஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்டோருக்கு பத்ம விபூஷண் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

இந்திய வானொலியில் இன்று மாலை ஆறு மணிக்கு ஒலிபரப்பாகிறது

மக்கள் நலன் காப்பதில் அஇஅதிமுக அரசு முன்னோடியாகத் திகழும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

போட்டி இன்று ஆக்லாந்தில் நடைபெறவுள்ளது

தலைநகர் தில்லியில் நடைபெறும் வண்ணமிகு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நூத் கோவிந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொள்கிறார்

குடியரசு தினக் கொண்டாட்டங்களையொட்டி தலைநகர் முழுவதும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது குடியரசு தின விழா நடைபெறும் நேரத்தில் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதுடன் தீவிர கண்காணிப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்திலும் குடியரசு தின கொண்டாட்டத்திற்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னையில் கடற்கரை காமராஜர் சாலையில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தேசியக் கொடியை ஏற்றி வைக்க உள்ளார் பல்துறை சாதனை விளக்க அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் இடம் பெறுகிறது இதேபோன்று மாவட்டங்களில் நடைபெறும் விழாக்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து காவல் துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொள்கின்றனர் நாட்டின் வளர்ச்சி மற்றும் மக்கள் நலனை உறுதி செய்யத் தேவையான நடவடிக்கைகளை அரசும் எதிர்கட்சிகளும் கூட்டாக மேற்கொள்ள வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் குடியரசு தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர் மகாத்மா காந்தியடிகள் பின்பற்றிய அஹிம்சை முறை மனிதகுலத்திற்கு பெரும் வரப்பிரசாதம் என்றும் இதனை இளைஞர்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார் எதிர்கால மனித இனத்திற்குத் தேவையான பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த இந்தியா தயாராக இருப்பதாகக் குறிப்பிட்ட அவர் தூய்மை இந்தியா திட்டம் அதிக மாற்றங்களைக் கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் கூறினார்

இதேபோன்று ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்யா போன்ற சுகாதார காப்பீட்டுத் திட்டங்கள் ஏழை எளியோருக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார் இந்திய விண்வெளித் துறையின் சாதனைகள் பெருமிதம் அளிப்பதாகக் கூறிய குடியரசுத் தலைவர் அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க எதிர்க்கட்சிகள் மத்திய அரசுடன் ஒத்துழைக்க வேண்மெனவும் கேட்டுக் கொண்டார் தண்ணீரை பாதுகாப்பதற்கான ஜல்சக்தி திட்டம் மக்கள் பங்களிப்புடன் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் இந்த ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் அதிகளவில் பங்கேற்று பதக்கங்களை வெல்லவும் திரு ராம்நாத் கோவிந்த் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகள் பெறுவோர் பட்டியலை மத்திய அரசு அறிவிததுள்ளது

பிரதம் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று மாலை ஆறு மணிக்கு ஒலிபரப்பாகிறது

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் இடம் பெறும் மாநிலத்தில் உள்ள அனைத்து அகில இந்திய வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் இதனைத் தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும் இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு அனைத்து துறைகளிலும் அதிகரித்து வருவது குறித்து இருநாடுகளின் பிரதமர்களும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இந்திய குடியரசு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடியை இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் மேலும் பரஸ்பர நலன் சார்ந்த பல்வேறு சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்கள் விவாதித்துடன் இந்தியா இஸ்ரேல் இடையேயான ரானுவ ஒத்தழைப்பின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினர் மக்கள் நலன் காப்பதில் அஇஅதிமுக அரசு முன்னோடியாகத் திகழும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் மக்களை பாதிக்கும் திட்டங்களை தமது அரசு எதிர்க்கும் என்றும் குறிப்பிட்டார் தமிழ க மக்களை சாதி மதம் மொழி போன்றவற்றால் பிரிக்க முடியாது என்றும் தமிழ் சமுதாயம் உயர்ந்த கொள்கைகளைக் கொண்டது என்றும் அவர் கூறினார் தாய்மொழியைக் காப்பதற்காக உயிர்த்தியாகம் செய்தவர்கள் தமிழர்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் சென்னை மாநகராட்சிப் பகுதியில் சுமார் இரண்டரை லட்சம் கன்கானிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் நகராட்சிப் பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி தமிழகத்தை குற்றச் செயல் நடைபெறாத மாநிலமாக மாற்ற அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள பெரியகொடிவேரியில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுகுறித்து யாரும் அச்சப்படத் தேவையில்லை என்றார் தேசிய குழந்தைத் தொழிலாளர் பள்ளிகளுக்கு ஐந்து மற்றும் எட்டாம் பொதுத் தேர்விலிருந்து விலக்களிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆசிரியர் கல்வி தேர்வில் எவ்வித முறைகேடும் நடைபெறவில்லை என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார் மதுரையில் நடைபெறும் தேசிய ஒருமைப்பாட்டு முகாமின் இரண்டாம் நாள் நிகழ்ச்சிகளை வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் நேற்று தொடங்கி வைத்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நாட்டின் கலை மற்றும் பண்பாட்டை மக்களுக்குத் தெரிவிக்கும் வகையிலும் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கவும் இதுபோன்ற முகாம் நடத்தப்படுவதாகக் கூறினார்

மக்களை பாதிக்கும் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் தமிழக அரசு அதளை சுட்ட ரீதியாக அணுகும் என்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எப்படி கொண்டு வரப்படுகிறது என்பது தெரியாமல் அகுகுறித்து கருத்து தெரிவிப்பது சரியல்ல என்றார் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்த மாநில சுற்றுச்சூழல் துறை அனுமதியளிக்காது என அத்துறைக்கான அமைச்சர் திரு கே சி கருப்பண்ணன் கூறியுள்ளார் அஇஅதிமுக ஆட்சியில் தமிழக மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் தமிழ் மொழியைப் பாதுகாக்க மக்கள் முன்வர வேண்டுமௌ கேட்டுக் கொண்டார்

இந்தியாவில் இதுவரை யாருக்கும் கரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்படவில்லை என மத்திய க்காதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் சென்னை மும்பை தில்லி உள்ளிட்ட ஏழு இடங்களில் மத்தியக் குழுவினர் இன்று ஆய்வு நடத்த உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்

தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணைய முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார்